ஜம்மு கஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறும் என்று அதன் துணை நிலை ஆளுநர் திரு கிரிஷ்சந்திர முர்மு தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பு மற்றும் புதிய வளர்ச்சி வங்கி ஆகியவற்றுடனான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் இரண்டு நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் திரு மோடி அங்கிருந்து புதுதில்லி புறப்பட்டார் முன்னதாக பிரிக்ஸ் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடிவர்த்தகம் மற்றும் முதலீட்டில் பிரிக்ஸ் நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார் வர்த்தகத்தை உயர்த்தும் விதத்தில் பல சீரமைப்புகள் கொண்டு புதிய கொள்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அரசியல் ஸ்திரத்தன்மை இருப்பதாலும் இந்தியாவில் முதவீடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனறு பிரிக்ஸ் நாடுகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த மாநாட்டின் பொருளாதார வளர்ச்சி புதுமைக்கான எதிர்காலம் என்ற தலைப்பு பொறுத்தமாக உள்ளது என்றும் புதுமைதான் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார் தீவிரவாதம் காரணமாக ஒரு ட்ரிலியன் டாவர் அளவுக்கு உலக பொருளாதாரம் இழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்த அவர் வளர்ச்சி அமைதி ஆகியவற்றை சீர்குலைக்கும் விதத்தில் தீவிரவாதம் தலை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் நகர்ப்பகுதிகளில் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பான குடிநீர் ஆகியவை சவாலாக உள்ளன என்று அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக பிரிக்ஸ் நாடுகளின் நீர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் இந்தியாவில் நடத்தப்படும் என்று அவர் கூறினார் இந்த மாநாட்டின் ஒருபகுதியாக பிரதமர் திரு மோடி பிரேசில் ரஷ்யா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாட்டு தலைவர்களை சந்தித்து வர்த்தகம் முதலீடு மற்றும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவது குறித்து விவாதித்தார் ஜம்மு கஷ்மீர் யூளியன் பிரதேசத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் விரைவில் நடைபெறும் என்று அம்மாநில துணை நிலை ஆளுநர் திரு கிரிஷ்சந்திர முர்மு தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் காவல்துறை சார்பில் நடைபெற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு பேசிய அவர் விரைவில் நடைபெறவிருக்கும் தேர்தலின்போது காவல்துறையினர் முக்கிய பங்காற்ற இருப்பதாக குறிப்பிட்டார் யூளியன் பிரதேசத்தில் அமைதி நிலவுவதற்கு காவல்துறையின் பங்கு மகத்தானது என்று அவர் பாராட்டு தெரிவித்தார் அமைதி மற்றும் இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு ஜம்மு கஷ்மீர் காவல்துறை பல தியாகங்களை செய்துள்ளதாக அவர் கூறினார் சபரிமலையில் வயது கட்டுப்பாடின்றி பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை ஏழு நீதிபதிகளைக் கொண்ட அரசியல் சாசன அமாவுக்கு பரிந்துரை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அரசியல் சாசன அம்வு நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது மசூதிகளில் பெண்களுக்கு அனுமதி மற்றும் பெண்கள் சார்ந்த பல்வேறு மதம் தொடர்பான பிரச்சினைகளை இந்த அமர்வு விசாரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட இந்த அரசியல் சாசன அம்வில் நீதிபதி திரு நாரிமண் திரு சந்திரசூட் ஆகியோர் மட்டும் மறு ஆய்வு செய்யக்கோரிய மறுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் ரபேல் ஒப்பந்தத்தில் முறைகேடு ஏதும் நடைபெறவில்லை என்று வழங்கப்பட்ட தீர்ப்பினை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அமர்வு நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது முந்தைய உத்தரவில் மாற்றம் செய்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரபேல் விவகாரத்தில் முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது ரபேல் விவகாரத்தில் தேவையில்லாமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அமளியை உருவாக்கி மக்கள் பிரச்சினைகளை திசைத்திருப்பிய காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென்று பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா வலியறுத்தியுள்ளாா் பிரதம் திரு மோடி தலைமையிலான அரசின் நம்பகத்தன்மையையும் ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சியையும் இந்த தீர்ப்பு உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீாப்பை அடுத்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களிடம் ப மன்னிப்பு கோர வேண்டுமென்று மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு ரவிசங்கள் பிரசாத் ஆகியோரும் வலியுறுத்தியுள்ளனர்

இதனிடையே கர்நாடகாவில் இளடத்தோதல் நடைபெறும் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல் பட்டியலை அம்மாநில பிஜேபி வெளியிட்டுள்ளது

மகாராஷ்டிரரவில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக குறைந்தபட்ச பொது செயல்திட்டத்திற்கான வரைவினை காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனா கட்சிகள் இறுதி செய்துள்ளன

இதனிடையே ஆர் பி ஐ கட்சியின் தலைவர் ராமதாஸ் அத்வாலே மீண்டும் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க பிஜேபி கட்சி முன்வர வேண்டும் என்றும் இது குறித்து சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரேயை சந்தித்து பேச்சு நடத்த தான் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளாா்

புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் சுகாதாரத்துறை சார்பில் அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது அதனை தொடங்கி வைத்து பேசிய அளமச்சர் அடுத்த சில ஆண்டுகளுக்குள் காசநோய் இந்தியாவிலிருந்து முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று கூறினார் அகுற்காக மத்திய ககாதாரத்துறை தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் புயலால் பாதிக்கப்பட்ட மேற்கு வங்க மாநிலத்தின் பல பகுதிகளை மத்திய குழு இன்று பார்வையிடுகிறது

இதனிடையே அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி தலைமையில் அனைத்து மாவட்ட ஆட்சியா்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றம் சீரமைப்பு பணிகள் நிலைமை குறித்து அவர் விவாதித்தார் அமெரிக்க அதிபர் திரு டொளால்டு டிரம்ப்க்கு எதிரான கண்டன தீர்மானத்தின் விசாரணை இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது இதில் குடியரசு கட்சி சார்பில் மீண்டும் திரு டொனால்டு டிரம்ப் போட்டியிட முயற்சித்து வருகிறார் எதிர்க்கட்சியான ஜனநாயகக் கட்சி சார்பில் போட்டியிட முன்னாள் துணை அழிபர் திரு ஜோ பிடனும் முயற்சித்து வருகிறார் இந்ந நிலையில் திரு ஜோ பிடனை வீழ்த்த திட்டமிட்டுஅவரது மகன் குறித்து அவதாறு பரப்ப உதவும்படி உக்ரைன் அதிபருக்கு விளாடியிர் நெருக்கடி கொடுத்ததாக திரு டிரம்ப் மீது குற்றக்காட்டு உக்ரைன் அதிபருடன் டிரம்ப் தொலைபேசியில் பேசிய விபரத்தை அதிபர் மாளிகையைச் எழுந்தது சேர்ந்த ஒருவர் பகிரங்கமாக அம்பலப்படுத்தினார் இதையடுத்து திரு டிரம்புக்கு எதிராக ஜனநாயகக் கட்சி கண்டன தீர்மானம் கொண்டு வந்துள்ளது அமெரிக்க நாடாளுமன்ற உளவு கமிட்டி இதன் மீதான தனது விசாரணையை தொடங்கியுள்ளது உலக கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று ஆட்டம் தஜக்கிஸ்தானில் நேற்று நடைபெற்றது இந்த போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்ததால் இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்